ரபேல் போர் விமான விவகாரத்தில் வெளியான ஆவணங்களை பயன்படுத்த தடைக் கோரிய வழக்கில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது

பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ரபேல் போர் விமானம் ரபேல் போர் விமான விவகாரத்தில் வெளியான ஆவணங்களை பயன்படுத்த தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது வழக்கை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்ஞன் கோகோய் திரு எஸ்கே கவுல் மற்றும் கேஎம் ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு மத்திய அரசு தெரிவித்த பூர்வாங்க ஆட்சேபணைகள் குறித்து முதலில் முடிவு செய்வோம் என்றும் அதன் பின் ரபேல் போர் விமான ஒப்பந்தம் குறித்த வழக்கின் உண்மை குறித்தும் விசாரிப்போம் என்றும் கூறியது ராகுல்காந்தி மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் மீனவர்கள் நலனுக்காக தனி அமைச்சரவை ஏற்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உறுதியளித்துள்ளார் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் சிறு வர்த்தகர்கள் குரல்களை செவிமடுக்காத பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனில் அம்பானி மற்றும் நீரவ் மோடி போன்ற தொழில் அதிபர்கள் கூறுவதை மட்டும் செவிமடுக்கின்றனர் என்றும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார்

ஆனால் மீனவர்கள் விவசாயிகள் மற்றும் சிறு வர்த்தகர்கள் கோரிக்கைகளை அரசு கேட்க வேண்டுமென்றால் அவர்கள் மிகவும் உரத்த குரல் எழுப்ப வேண்டி உள்ளது என்றும் திரு ராகுல்காந்தி கூறினார் திரு நரேந்திரமோடி போல் போலியான வாக்குறுதிகளை தாம் வழங்குவதில்லை என்றும் தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்ததை மட்டுமே பேசுவதாகவும் அவர் கூறினார் தொகுதி பங்கீடு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம் பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்குவது என்பது குறித்த பேச்சு வார்த்தை சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சிக்கு டுதுக்கப்பட்ட தொகுதிகள் குறித்து உடன்பாடு ஏற்பட்டது எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்பது குறித்து நாளை அறிவிக்கப்படும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி செய்தியாளர்களிடம் சற்று முன் தெரிவித்தார்

ராம் நாத் கோவிந்த் இந்த விருதுகளை வழங்கி கவுரவித்தார் கீர்த்தி சக்ரா விருதுகள் இரண்டு பேருக்கும் ஷவுரிய சக்ரா ஒருவருக்கும் மரணத்திற்குப் பிந்தைய விருதுகளாக விருது வழங்கப்பட்டன ராணுவ தளபதி ஜெனரல் பிபின் ராவத் திற்கு பரம் விஷிஷ்ட் சேவா பதக்கம் வழங்கப்பட்டது

நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பா ம க நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை நாளை காலை வெளியிடப்படுகிறது

ம க நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பாமக தலைவர் திரு

மணி இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகின்றனர் இதனிடையே அதிமுக கூட்டணியில் இடம் பெற்றுள்ள தோழமைக் கட்சியான தேமுதிக வின் தலைவர் திரு விஜயகாந்தை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்று காலை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அவருடன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அதிமுக மூத்த தலைவர்கள் சென்றனர்

சத்ய பிரதா சாஹூ கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்காக கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வருமானவரித் துறையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சந்தேகத்திற்கிடமான பணப்பரிவர்த்தனை தொடர்பான தகவல்களை அளிப்பதற்காக வருவமானவரித்துறை தொலைபேசி எண்களை அறிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார்

சத்ய பிரதா சாஹூ கேட்டுக் கொண்டார் பொள்ளாச்சி சிபிஐ பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளதை தொடர்ந்து அந்த வழக்கை சிபிஐ க்கு மாற்றி தமிழக உள்துறை செயலர் திரு நிரஞ்சன் மார்டி உத்தரவிட்டுள்ளார் சில தினங்களுக்கு முன்பு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கு காவல்துறை தலைவர் திரு

ராஜேந்திரனின் பரிந்துரையின்பேரில் தற்போது சிபிஐ க்கு மாற்றப்படுள்ளது பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் செய்யக்கோரியும் குற்றவாளிகளுக்கு அனைவரையும் கைது கடுமையான தண்டனை வழங்கக்கோரியும் புதுச்சேரி நேரு வீதி சந்திப்பில் மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது குற்றவாளிகளை தப்பவிடாமல் கடுமையான தண்டனை வழங்குமாறு அவர்கள் கோஷமிட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது ராமதாஸ் அறிக்கை பொள்ளாச்சி பகுதியில் நயவஞ்சக கும்பலால் காதல் ஆசை காட்டி வீழ்த்தப்பட்ட பெண்களுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் கொடூரங்கள் குறித்து வெளியாகி வரும் செய்திகள் மனதை பதைபதைக்க வைக்கின்றன என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார்

பெண் குழந்தைகளுக்கு கட்டுப்பாட்டைக் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறும் பெற்றோர்கள் ஆண் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெண்களை சகோதரிகளாக நினைத்து மதிக்கும் மாண்பை ஆண் குழந்தைகளிடம் பெற்றோர் விதைக்க வேண்டும் என்றும் பெற்றோரை வலியுறுத்தியுள்ளார்

இந்த போராட்டத்திற்கு பிஎஸ்என்எல் தொழிலாளர்கள் சங்கத் தலைவர் திரு

குமார் உட்பட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் தேசியதரமதிப்பீட்டுக்குழுஆய்வு புதுச்சேரியில் லாஸ்பேட் பகுதியில் உள்ள புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான காஞ்சி மாமுனிவர் பட்டமேற்படிப்பு மையத்தில் தேசியத் தர மதிப்பீட்டுக் குழு நாளையும் நாளை மறுநாளும்ஆய்வுமேற்கொள்கிறது மையத்தில் உள்ள கட்டமைப்பு வசதிகளை தேசியத் தர மதிப்பீட்டுக் குழு வல்லுநர்கள் மதிப்பிடுவதுடன் அலுவலகஊழியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தார் முன்னாள் மாணவர் சங்கத்தினரை சந்திக்கிறார்கள் என்று கல்லூரியின் இயக்குநர் திரு அறவாழி இரிசப்பன் தெரிவித்தார் இந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த அமைப்பிற்கு உரிய தரத்திற்கான அங்கீகாரச் சான்றினை வழங்க இந்த குழு பரிந்துரை செய்யும் இச்சான்றின் அடிப்படையில் எதிர்காலத்தில் காஞ்சி மாழனிவர் பட்டமேற்படிப்பு மையத்திற்கான நிதி உதவிகள் அரசிடமிருந்து கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் கொலையாளி கைது புதுச்சேரி லாஸ்பேட்டையை அடுத்த கிருஷ்ணா நகரில் ஜெயமேரி என்ற நடுத்தர வயது பெண் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது மகன் அமலோற்பவனை கைது செய்துள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் சின்தா திரு

மீண்டும் தலைப்புச் செய்திகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்ததும் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உறுதி அளித்தார் ரபேல் போர் விமான விவகாரத்தில் வெளியான ஆவணங்களை பயன்படுத்த தடைக் கோரிய வழக்கில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது

பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது